பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களின் கூட்டம் புத்தில்லியில் இன்று நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார்

வங்கிக்கடன் மோசடியில் சிக்கியுள்ள தொழிலதிபர் நீரவ் மோடிக்கு சொந்தமான நிறுவனம் தமது நிறுவனத்தை திவாலான நிறுவனமாக அறிவிக்கக்கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது

பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளனர் அரசின் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆய்வுசெய்யப்படவுள்ளது விவசாயிகள் பழங்குடியினர் பெண்கள் உள்ளிட்டோர் அதிகம் பயனடையும் வகையில் திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவது குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆவோசனை நடத்தப்படும் என்று அக்கட்சியின் ஊடகப்பிரிவு தலைவர் திரு அனில் பலுனி கூறியுள்ளார்

இது கடந்த ஆண்டைவிட புள்ளி எட்டு இரண்டு மில்லியன் டன் அதிகம்

கடந்த ஆண்டு நாட்டின் பல பகுதிகளில் சராசரி அளவு மழை பெய்ததாலும் அரசு எடுத்து வரும் பல்வேறு முன்முயற்சிகளாலும் உணவுதானியங்களின் உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது என்று வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீர்ப்பாசன மற்றும் நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு குறைந்த வட்டியில் நீண்டகால கடன்களை வழங்க வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டுள்ளார்

பல்வேறு ஆறுகளிலிருந்து கடலுக்கு செல்லும் உபரிநீரை வரண்ட பகுதிகளுக்கு திருப்பி விடுவதன் மூலம் நீர் பற்றாக்குறைக்கு தீர்வுகாண முடியும் என்று அவர் கூறினார் கோதாவரி ஆற்றிலிருந்து வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை காவிரி படுகைக்கு திருப்பிவிடவும் ஆந்திர மாநிலத்தில் போலாவரம் திட்டத்தைசெயல்படுத்தவும் அரசு உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்தார் புதிய இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தில் மின்னனு நிர்வாகத் துறையில் நீடித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திராசிங் தெரிவித்துள்ளார் ஐதராபாத்தில் நேற்று நடைபெற்ற மின்னனு நிர்வாகம் குறித்த இரண்டு நாள் தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் அரசின் தலையீட்ட குறைத்து சிறந்த நீர்வாகத்தை அளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார்

கீழ்நிலை பணியாளர்களுக்கு எழுத்து மற்றும் நேர்முக தேர்வு நடத்தி பணியமர்த்தும் முறையை உருவாக்குமாறு மாநில அரசுகளை டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார்

வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு விரைவுபடுத்தியுள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் கொல்கத்தாவில் இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சில் பங்கேற்று பேசிய அவர் ஜவுளித்துறை மீது மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் சணல் ஏற்றுமதியின் மூலம் அதிக அளவு வருவாய் ஈட்டப்படுவதாகவும் அவர் கூறினார் பீகார் மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் அம்மாநில துணை முதலனமச்சரும் நிதியமைச்சருமான திரு சுஷில் குமார் மோடி நேற்று தாக்கல் செய்தார் இதில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை கல்வி மற்றும் ஊரக வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சுஷில் குமார் மோடி தெரிவித்தார் இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கான விமான கட்டணத்தை மத்திய அரசு குறைத்துள்ளது இது குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிறபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி ஏர் இண்டியா சவுதி ஏர்லைன்ஸ் ஃபிலைனஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் விமானங்களில் பயணிப்பவர்களுக்கு இந்த பயணக்கட்டணச் சலுகை கிடைக்கும் என்று தெரிவித்தார்

இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நீரவ் மோடியின் உறவினர் மெகுல் சோக்சியும் வெளிநாட்டிற்கு துப்பிச்சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் இருவர் மீதும் இந்தியாவில் விசாரணை நடத்திவரும் நிலையில் நீரவ் மோடிக்கு சொந்தமான ஃபயர் ஸடார் டைமன்ட்ஸ் நிறுவனம் சார்பில் நியுயார்க் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் தங்களது நிறுவனத்தின் சொத்து மற்றும் கடன் மதிப்பு நூறு மில்லியன் அமெரிக்க டாவர் அளவில் இருப்பதாகவும் இதனால் திவால் நிவையில் உள்ள நிறுவனம் என அறிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணை விரைவில் நடைபெறும் என்று நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் வெளிநாடு தப்பிச்சென்ற தொழிலதிபர் நீரவ் மோடிக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பிக்குமாறு மும்பை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனுதாக்கல் செய்துள்ளது முன்னதாக கடந்த திங்கட்கிழமை நீரவ் மோடியின் சொத்துக்கள் தொடர்பாக ஆறு நாடுகளிலிருந்து தகவல்களை பெறுவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள மும்பை நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு நேற்று அனுமதி அளித்தது பஞ்சாப் நேஷ்னல் வங்கி முறைகேடுகள் தொடர்பாக அலகாபாத் வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரியும் மேவாண் இயக்குநருமான திருமதி உஷா அனந்த சுப்ரமணியத்திடம் சீபிஐ நேற்று விசாரணை நடத்தியது முன்னதாக பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் திருமதி உஷா அனந்தசுப்ரமணியன் முக்கிய பொறுப்புகளை வகித்தபோது தொழிலதிபர் நீரவ் மோடி மற்றும் மெகுல்சோக்சி ஆகியோரது உத்தரவாதங்களை ஏற்று கடன் வழங்க நடவடிக்கை எடுத்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டதை அடுத்து சீபிஐ இந்த விசாரணையை நடத்தியுள்ளது குற்றம்சாட்டப்பட்டவர் என்ற அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் சில விவரங்களை கேட்டு பதிவு செய்துகொள்வதற்காகவே விசாரணை நடத்தப்பட்டதாகவும் சிபிஐ விளக்கம் அளித்துள்ளது மருத்துவப் படிப்புகளுக்கான நீட் நுழைவுத்தேர்வு மையங்களை மத்திய அரசு அதிகரித்துள்ளது

இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் டுவெட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கும் அனைத்து நகரங்களிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நீட் தேர்வு மே ஆறாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

விமான நிலையத்தில் அவரை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேரில் வரவேற்றார் ஜோர்டான் மன்னருடன் அந்நாட்டின் வர்த்தக உயர்நிலைக்குழு ஒன்றும் இந்தியா வந்துள்ளது இன்று புதுதில்லி ஐஐடி க்கு செல்லும் ஜோர்டான் மன்னர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கிறார் ஜோர்டான் இந்தியா வர்த்தக கூட்டமைப்பின் மாநாட்டிலும் அவர் கலந்துகொள்ள உள்ளார் தமது இந்திய பயணத்தின்போது நாளை திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார் பிரதமர் உடனான சந்திப்பிற்குப்பின்னர் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக இருநாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டோரையும் ஜோர்டான் மன்னர் சந்தித்து பேசவுள்ளார் சவுதி மன்னர் திரு சல்மான் மூத்த ரானுவ அதிகாரிகளை நீக்கியுள்ளதுடன் அமைச்சரவையையும் மாற்றி அமைத்துள்ளார் ரானுவ தலைமை பொறுப்பில் இருந்த திரு அப்துல் ரஹ்மாள் பின் சலே அப்பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிவாக அந்த பொறுப்பில் திரு பயத் அல் ரூவெய்லி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நடவடிக்கைக்கான காரணம் குறித்து விளக்கப்படவில்லை தபாயில் கடந்த சனிக்கிழமை காலமான பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீதேவியின் இறுதிச் சடங்கு மும்பையில் இன்று நடைபெறுகிறது ஸ்ரீதேவியின் மரணத்திற்கான காரணம் குறித்து நடைபெற்ற விசாரணை முடிவடைந்ததை அடுத்து உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது